முற்றிலுமாக ஒழிக்க பொது மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

அமைச்சள் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைத்தாா்

சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளாா் உலக மகளிர் குத்துசன்டை சாம்பியன் போட்டி ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாக ஒழிக்க பொது மக்கள் உறுதி மொழி ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலிபுறுத்தியுள்ளார்

நேற்று அகமதாபாத்தில் தூய்மை இந்தியா தினம் தொடர்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நாடாக இந்தியா உருவாகியுள்ளதாக கூறி அதற்கான அறிவிப்பினை அவர் வெளியிட்டார்

நீர் சேமிப்பு பணிகளுக்கு பொது மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் இந்தியாவின் மதிப்பு சர்வதேச அரங்கில் உயர்ந்து வருவதாகவும் அவர் கூறினார் அமெரிக்காவின் ஹூஸ்டனில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சியில் இது வெளிப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் முன்னதாக சுபர்மதி ஆசரமத்தில் மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தாவி மரியாதை செலுத்தினார்

அகமதாபாத்தில் நடைபெற்ற நவராத்திரி விழாவிலும் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டார் தில்லி காட்ரா இடையோன வந்தே பாரத் விரைவு ரயில் வைஷ்ணவ்தேவி யாத்திரிகர்களுக்கான நவராத்திரி பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் முன்னதாக இந்த ரயில் போக்குவரத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்கான மிகப்பெரிய பரிசு இது என்று குறிப்பிட்டார்

நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாடு முழுவதும் ரயில்வே கட்டமைப்பின் மூலம் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் இணைக்கப்படும் என்று கூறினார் தேசபிதா மகாத்மா காந்தியின் கனவினை பூர்த்தி செய்யும் வகையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

வெறுப்புணர்வு வன்முறை போன்றவற்றை களைவதற்கு அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் அந்த கட்டுரையில் கேட்டுக் கொண்டுள்ளார் வயதானவர்களின் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று புதுதில்லியில் வழங்குகிறார் சமூக நீதித்துறை சார்பில் இந்த விருது வழங்கப்படுகிறது

அரசு முறைப்பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நேற்று வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசுகையில் இவ்வாறு கூறினார் இந்த சுட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டபின்னர் ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் சுட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறினார் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தீவிரவாதத்தை தாண்டும் வகையில் பாகிஸ்தான் செயல்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் குறை கூறியுள்ளார் பங்ளாதேஷ் பிரதமா் திருமதி ஷேக் கஸ்னா நான்கு நாள் அரசுமுறைப் பயணமாக இன்று புதுதில்லி வந்து சேர்ந்தார் உலக பொருளாதார அமைப்பின் இந்திய பொருளாதார உச்சி மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோருடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளா் மகாராஷ்டிரா ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை பல்வேறு கட்சியினர் வெளியிட்டு வருகின்றனர் மகாராஷ்டிரா சுட்டப்பேரவை தேர்தலுக்கான இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் பாகிஸ்தான் படையினர் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதற்கு நமது ராணுவ வீரர்கள் உரிய பதிவடி கொடுத்து வருவதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடைய ஜம்மு கஷ்மீர் எல்வைப்பகுதியில் ஊடுறுவ முயன்ற தீவிரவாதியை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் ஜாமின் கோரி முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தள்ளாா் நீதிபதி திரு ரமணா தலைமையிவாள அமா்வு முன் ஆஜான சிதம்பரம் தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த மனுவினை அவசரமாக விசாரிக்க வேண்டுமென்று முறையிட்டனர் திரு சிதம்பரம் தரப்பு கோரிக்கை மீது தலைமை நீதிபதி திரு ரஞ்ஜன் கோகோய் முடிவெடுப்பார் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் விக்ரவாண்டி நாங்குநேரி சுட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனுக்க்ளை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும்

இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது

இன்று தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அவர்களும் நன்றாகவே இருக்கிறார்கள் தருமடரி மாவட்டத்தில் இந்த முறை கொஞ்சம் அதிகமாக காய்ச்சல் இருக்கிறது இந்த முறை காய்ச்சலுக்குப் பிள் ஸ்டெப்டவுண் வார்டு என்ற புகிய வார்டை எற்படுத்தியிருக்கிரோம் காப்ச்சல் சரியான பிறகு பேஷிபள் உடனடியாக விட்டுக்குப் போகனும்னு கேங்கிறாங்கா

மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளது இந்த கூட்டம் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பீகாரில் மழை வெள்ளத்ததால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதன் காரணமாக பாட்னாவில் உள்ள கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி இன்று ரஷ்யாவில் தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் மேரிகோம் உட்பட பத்து பேர் இதில் பங்கேற்கின்றனர் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது

மூன்று போட்டிகளை கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன

இந்தியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இங்கிலாந்து மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் ஐந்து போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றிப்பெற்றன இரண்டு போட்டிகளில் டிராவில் முடிவடைந்தன ஐந்தாவது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார்

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தெலுங்கு அணி புனே அணியை எதிர் கொள்கிறது